மத்திய அரசு நீக்கியுள்ளது

சிதப்பரம் விடுத்த கோரிக்கை சிபிஐ நீதிமன்றம் நிராகரித்துள்ளது

நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்க பிறப்பித்திருந்த உத்தரவை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விலக்கி கொண்டுள்ளது

அமைச்சள் திரு பூரீபத் எசோநாயக் தெரிவித்துள்ளார்

இம்மாநாட்டில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவ்டேகள் வறட்சியால் நிலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து நிலத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் நிலத்தை மேம்படுத்துவதற்கு நிலையாளதொரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்தியா சார்பில் வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார் இந்தியாவின் கோரிக்கையை பல்வேறு நாட்டு தலைவர்களும் வரவேற்று பேசினர் இம்மாநாட்டில் பேசிய ஐநாவின் பருவநிலை மாற்றம் குறித்த அமைப்பின் செயல் தலைவர் இப்ராகிம் தைவ்அனைத்து நாடுகளும் நில மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தரவேண்டும் என்று கூறினார் அனைத்து நாடுகளும் நிலத்தை சீரமைப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் கொள்கை முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்

வெளிநாடுகளில் வசிக்கும் கீக்கியர்கள் இந்தியாவில் உள்ள தங்களது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு அவர்களது பாரம்பரியத்தை புதுப்பித்து கொள்ளும் நோக்கிலும் இந்த பட்டியல் அவ்வப்போது ஆய்வு செய்யப்படுகிறது

பாதிக்கப்பட்ட சீக்கியர்களின் குடுப்பத்தினரின் வேண்டுகோளை அடுத்து இந்த பட்டியல் ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகளை தற்போது மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எஸ் சி எஸ் டி வன்கொடுமை தடைச்சுட்டம் தொடா்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வின் ஆய்வுக்கு அனுப்பப்படுகிறது இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக் கோரி மத்திய அரசு சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று நீதிபதிகள் திரு அருண்மிஸ் திரு யு லலித் ஆகியோரைக் கொண்ட அமா்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இந்த சுட்டத்தின் கடுமையை தணித்துவிட்டதாக பல்வேறு எஸ் சி எஸ் டி அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன ரானுவத்தில் வடக்கு படைப் பிரிவில் தலைமை கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் இன்று காஷ்மீர் பள்ளத்தாக்கை பார்வைவயிட்டு பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்தார் லெட்டினன்ட் ஜெனரல் கேஜேஎஸ் தில்லன் உள்பட உயரதிகாரிகளும் இந்த கலந்துகொண்டனர் ஊடுருவல்கள் அண்மையில் தடுக்கப்பட்டதும் குறித்தும் பாதுகாப்பை மேலும் கீவிரவாத வலுப்படுத்துவது குறித்தும் ஆய்வு செய்த லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர சிங் இதற்கான ஆலோசனைகளையும் ராணுவ அதிகாரிகளுக்க வழங்கினார்

காஷ்மீர் மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்த ரானுவத்தினரை அவர் பாராட்டினார்

கோவா சுற்றுவாவுக்கான செல்போன் செயலியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கோவாவில் மருத்துவ கற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் உரிய சுட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் எனத் தெரிவித்தாா் ஐ என் எக்ஸ் மீடியா நிதி முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு சரணடைய தாக்கல் செய்த மனுவை தில்வி நீதிமன்றம் இன்று நிராகரித்தது ஐ என் எக்ஸ் மீடியா வழக்கில் சிபிஐ யால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள திரு சிதம்பரத்தின் மனுவை சிறப்பு நீதிபதி அஜய்குமார் குஹார் நிராகரித்தார் பணமுறைகேடு தொடர்பாக எந்த நேரத்திலும் அமலாக்கத்துறை திரு சிதம்பரத்திடம் விசாரணை மேற்கொள்ளலாம் என்றும் எஏற்களவே அவர் சிறையில் உள்ளதால் சரணடைவது குறித்த அவசியம் எழவில்லை என்றும் கூறினார் சாரதா சிட்பண்ட் வழக்கில் கொல்கத்தா காவல்துறை ஆணையா் திரு ராஜுவ் குமாரை கைது நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்க பிறப்பித்திருந்த உத்தரவை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விலக்கி கொண்டுள்ளது இத்தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ தமக்கு அளித்த நோட்டீசை ரத்து செய்ய வேண்டும் என்ற அவரின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது ராஜுவ் குமார் தற்போது மேற்கு வங்கத்தில் புவனாய்வு பிரிவில் கூடுதல் தலைமை இயக்குனராக உள்ளா் சாரதா சிட்பண்ட் ஊழலை விசாரிக்க அம்மாநில அரசு அமைத்திருந்த புலனாய்வு குழுவிள் தலைவராகவும் அவர் நியமிக்கப்பட்டார்

புதுதில்லியில் இன்று சுப்தார்ஜங் மருத்துவமனையில் சித்த மருத்துவ ஆராய்ச்சிப் பிரிவு மற்றும் யுனாளி சிகிச்சைப் பிரிவை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சா் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மருத்துவமளைக்கு வருபவா்களுக்கு நாட்டின் பாரம்பரிய சிகிச்சையை அளிப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்றார் ஆயுஷ் மருத்துவ முறைகளை மேம்படுத்துவதற்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறிய அமைச்சா் ஆயுஷ்மாள் பாரத் திட்டத்தின் கீழ் இதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதூக தெரிவித்தார் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சரக்குப் போக்குவரத்தில் பல சலுகைகளை ரயில்வே அறிவித்துள்ளது

அதே போல சிறிய மற்றும் இரண்டடுக்கு பெட்டிகளில் சரக்கு ஏற்றுவதற்கான ஐந்து சதவீத கூடுதல் கட்டணமும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது

இதன்காரணமாக புதுப்புது போக்குவரத்து பலன்களை ரயில்வே பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆட்டோமொபைல் வாகனங்களை ஏற்றிச் செல்வதற்கான சரக்குப் பெட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது

இயற்கை உணவுகள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்தன்மை கொண்டது என்றும் இதனால் உடலுக்கு ஊட்டக்கத்து கிடைப்பதுடன் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் என்று அவர் கூறினார் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு உணவு வணிகர்களை தேர்ந்தெடுத்து ஒருங்கிணைத்து உணவின் சிறப்பை மக்களுக்கு எடுத்துச்செல்லும் வகையில் இந்த மூன்று நாள் கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின்கீழ் செயல்படும் பல்வேறு குழுக்கள் இந்த கண்காட்சியில் முக்கிய பங்கு வகித்திருப்பதாக அவர் கூறினார்